வெங்கய்யா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரினை இந்தியா திறனுடன் கையாளும் விதத்தை உலக நாடுகளே வியந்து வருகின்றன என்று உள்துறை அமைச்சர் திரு

நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக கடந்த சில மாதங்களில் வாழ்க்கை முறை எப்படி நிலையற்றுப் போயுள்ளது என்பதை மக்கள் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணை தலைவர் திரு

இந்த பெருந்தொற்று நோயை பேரிடராக மட்டும் பார்க்காமல் நம் வாழ்க்கை முறையையும் கண்ணோட்டங்களையும் மாற்றி அமைக்க தேவையான திருத்தங்களை கொண்டு வரும் வாய்ப்பாக கருத வேண்டும் என்ற அவர் தமது பேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்

அமித் ஷா கூறியுள்ளார் இந்திய இந்த பெருந்தொற்றை வீரத்துடன் போராடி வருவதாகவும் உலகமே அதை கண்டு வருவதாகவும் அவர் கூறினார்

ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாம் இந்த பெருந்தொற்றை போராடி வருவதை உலகமே கண்டு வருகிறது என்றார் இந்த போர் அரசாங்கத்தால் மட்டும் போராடப்படவில்லை என்றும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகன்களும் இதற்கு எதிராக போரிடுவதாகவும் அவர் தெரிவித்தார் ஆயுதப்படையினர் தீவிரவாதத்தை மட்டும் அல்ல கொரோனா தொற்றையும் கட்டுப்படுத்த அரும்பணியாற்றி வருவதாகவும் கூறினார்

கொரோனா நோயை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழகம் முழுவதும் இன்று எவ்வித தளர்வு இல்லாத ஞாயிறு முழு அடைப்பு கடைப்பிடிக்கப்பட்டது மருந்து கடைகள் தவிர காய்கறி கடை உள்ளிட்ட அனைத்து வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டு இருந்தன விதிமுறைகள் மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சிரிக்கப்பட்டு இருந்ததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன

புதுச்சேரியில் பொதுமக்கள் யாருக்காவது காய்ச்சல் அறிகுறி இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள பொது சுகாதார மையத்தில் தங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்களே தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் அவர்களை தனியார் மருத்துவமனையினர் அருகில் உள்ள பொது சுகாதார மையத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்கள் அல்லது கட்டுப்பாட்டு மண்டலங்களில் இருப்பவர்கள் இத்தகைய விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் முகக்கவசம் இல்லாமல் குழந்தைகள் வெளியே விளையாட கூடாது என்றும் இளைஞர்கள் முகக்கவசம் இல்லாமல் வெளியே பயணம் செய்யக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் மக்கள் அனைவரும் சமூக இடைவெளியை பயன்படுத்தி சுகாதாரத்தை காக்க வேண்டும் என்றும் ஆரோக்கிய சேது செயலியை மக்கள் தங்கள் கைபேசியில் பதிவிறக்கம் செய்யவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதே போல் காய்கறி சந்தைகளிலும் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காததால் கொரோனா வைரஸ் பரவி வருவதாக கூறிய அவர் வைரஸ் நோய் பரவாமல் தடுப்பது மக்கள் கையில் தான் உள்ளது என்று கூறியுள்ளார் இனிமேல் யாருக்காவது வைரஸ் தொற்று பரவி இருந்தால் முழு தெருவையும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிப்பதற்கு பதிலாக இருபுறமும் சேர்த்து வீட்டின் அந்த கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்படும் என்றார்

மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்

இந்தி திரையுலகின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அவரது மகன் அபிஷேக் பச்சன் முன்னாள் உலகி அழகியும் அபிஷேக் பச்சனின் மனைவியுமான ஐஸ்வர்யா ராய் மற்றும் அவர்களது மகள் ஆராத்யா ஆகியோருக்கு கொரோனா தொற்று இருப்பது இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதே போல் இந்தி நடிகர் அனுபம்கெர் தாயார் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது

மக்கள் தொகை அதிகம் உள்ள மும்பையின் குடிசைப் பகுதியான தாராவியில் கொரோனா நோயை கட்டுப்படுத்த முயன்றவர்களுக்கு பிரபலங்கள் வீட்டில் நோயை கட்டுப்படுத்த முடியாமல் போனது எப்படி என்ற கேள்வி மும்பையில் எழுப்பப்பட்டு வருகிறது

ஃபாஸ்டாக் மூலம் சாலைகளில் சுங்க கட்டணம் செலுத்துவதால் கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க முடியும் என்பதால் அனைத்து வாகனங்களிலும் ஃபாஸ்டாக் பொருத்தப்படுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் கருதுகிறது வடகிழக்கு மாநிலங்களில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது அசாமில் பிரம்மபுத்திரா உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளும் அபாய கட்டத்தை தாண்டி ஓடிக் கொண்டிருக்கின்றன

நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்